இந்தியாவை ஐந்து லட்சும் கோடி டாலர் பொருளாதார நாடாக உருவாக்க சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதம் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாளை மறுநாள் சென்னை வருவதையடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன சர்வதேச கோப்பை பளுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் முன்னாள் உலக சேப்பியன் சாய்கோம் மீராபாய் சானு தங்கம் வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள்

மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது

தொலைக்காட்சி சேனல்கள் வன்முறையை தூன்டும் விதத்தில் நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படக்கூடாது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது நாட்டின் இறையாண்மையை பாதிக்கும் வகையில் செய்திகளை வெளியிடக்கூடாது என்றும் சமுதாய நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் காட்சிகளை ஒளிபரப்பக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது குடியுரிமை திருத்தச் சுட்டத்திற்கு எதிராக நடந்து வரும் போராட்டங்கள் குறித்த செய்திகளை கவனமாக வெளியிட வேண்டுமென்று அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாளை மறுநாள் சென்னை வருவதையடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

குடியரசுத் தலைவர் நேற்று மாலை தெவங்கனா மாநிலம் செகந்திராபாத் சென்றடைந்தார் அங்கிருந்தவாறே அவர் அலுவல்களை கவனிக்க இருப்பதாக குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது இந்திய செஞ்சிலுவைச் சங்க செயலி தொடக்க விழா நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார்

நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் புதிதாக பயன்படுத்தப்படும் ஃபாஸ்டாக் கட்டணம் செலுத்தும் முறையில் தொழில்நுட்பக் கோளாறுகள் சரி செய்யப்பட வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது

இந்நிலையில் தொழில்நுட்பக் கோளாறுகளால் பயணிகளுக்கு சிரமம் ஏற்படுவதாக தாக்கல் செய்யப்பட்ட பொது நல மலுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஏ பி சாஹி மற்றும் நீதிபதி சுப்பிரமணியம் பிரசாத் அடங்கிய அமர்வு இதற்கான உத்தரவை நேற்று பிறப்பித்தது உரிய விளக்கங்களுடன் கூடுதல் மனுவை தாக்கல் செய்ய மனுதாரருக்கு அறிவுறுத்தி விசாரணையை அடுத்த மாதத்திற்கு ஒத்தி வைத்துள்ளது தமிழ்நாடு அரசுப்பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட சுருக்கெழுத்து உதவிப் பயிந்சி அலுவலர் ஒருங்கிணைந்த பனிகளில் அடங்கிய பல்வேறு துறை பதவிகளுக்கான தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

இந்தியாவை ஐந்து வட்சம் கோடி டாவர் பொருளாதார நாடாக உருவாக்குவதற்கு வலுவான அடித்தளம் அமைப்பதற்கு ஏதுவாள சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதம் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் அசோசெம் அமைப்பின் நூற்றாண்டு விழா கருத்தரங்கில் பேசிய அவா் கடந்த ஐந்தாண்டுகளில் பல இலக்குகள் நீர்ணயிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருப்பதால் நாடு வலுவடைந்துள்ளது என்றார் தற்போது நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலக்கை எட்டுவதற்கு நாட்டு மக்கள் ஒன்று சேர்ந்து தங்களின் கடமைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

சவால்கள் எதையும் கண்டு தமது அரசு அஞ்சவில்லை என்றும் அவர் கூறினார் தொழில்துறை அமைப்பான அசோசெம் நூற்றாண்டு விழா கொண்டாடும் தருணம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்குமான அதன் இலக்குகளோடும் கனவுகளோடும் தொடர்புடையது என்று அவர் குறிப்பிட்டார் புதுமையான கல்விமுறை சார்ந்த இரண்டு நாள் உயர்கல்வி மாநாடு உதகமண்டலத்தில் நேற்று நிறைவு பெற்றது தமிழக ஆளுநர் திரு

மின்னு தொழில்நுட்பம் சார்ந்த உற்பத்தி முறைக்கு தேவையான மனித வளத்தை உருவாக்குவதற்கும் கல்வி முறை மற்றும் பாடத்திட்டங்களை சீரமைப்பதற்கும் இந்த மாநாட்டில் விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டன மின்னனு தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை மாணவர்கள் எதிர்கொள்வதற்கு பாடமுறையில் மாற்றங்கள் கொண்டுவரப்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக திருச்சி இந்திய மேலாண்மை நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் பீமா ராய் மெத்ரி தெரிவித்தார் தமிழ்நாடு இளம் அறிவியலாளர் மற்றும் முதுநிலை அறிவியலாளர் வாழ்நாள் அறிவியல் சாதனையாளர் விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது

ஐ பி எல் சூதாட்ட புகாரில் சிக்கியவர்களை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக கூறப்படும் வழக்கில் காவல்துறை அதிகாரி திரு

இருவரிச் செய்திகள் அமெரிக்கா சீனா இடையிலாள வர்த்தக சர்ச்சைகளை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அர்த்தமுள்ள பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ளதாக அதிபர் திரு டோனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கான வாக்கெடுப்பில் இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர்

குடியுரிமை திருத்தச் சுட்டம் குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களிடையே அச்சத்தை பரப்பி வருவதாக நிதியமைச்சர் திருமதி

குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் மக்களின் உரிமைகள் குறித்த அம்சங்கள் எதுவும் இடம் பெறவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் திருமதி

வருமான வரி விவகாரத்தில் சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை நடத்த அனுமதிக்கக்கோரி திருமதி கசிகலா தாக்கல் செய்த வழக்கில் மறுமதிப்பீட்டு நடைமுறை முடிந்துவிட்டதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது தோல் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் செல்வராஜ் நேற்றிரவு காலமானார்

தொடர் வேலையிழப்பால் இந்தியாவின் நுகர்வுத்திறன் குறைந்து வருவதாக கம்பூனிஸ்ட் தலைவர் திரு சவுந்தர்ராஜன் கூறியுள்ளார்

மும்பையில் நடைபெற்று வரும் ஸ்குவாஷ் சேம்பியன்ஷிப் போட்டியில் ஹரீந்தர்பால் சிய் சந்து இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆதித்யா ஜக்தப்பை வீழ்த்தினார் மகளிர் பிரிவில் எகிப்தின் ஹேனா ரமதான் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றார் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அவர் தன்வீர் கன்னாவை தோற்கடித்தார் பெங்களுரு கோல்ப் சாம்பியன்ஷிப் போட்டியில் அபினவ் லோகன் பட்டம் வென்று சாதனை படைத்தார்